உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார்

நாக் யோனை சந்தித்து விரிவான பேச்சுவாா்த்தை நடத்தியுள்ளாா்

முதலமைச்சர் கேப்டன் அம்ரிந்தர் சிங் உத்தரவிட்டுள்ளார்

ஆசிரியர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இனி விரிவான செய்திகள் ரஷ்யாவின் விளாடிவொஸ்தக் நகரில் நடைபெறும் கிழக்கு பொருளாதார அமைப்பின் ஐந்தாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினின் அழைப்பின் பேரில் பிரதமர் இந்த மாநாட்டில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார் ஆசிய பசிபிக் பிராந்தியம் மற்றும் ரஷ்யாவின் தூர கிழக்கு பிராந்தியத்தில் பொருளாதாரத்தை மேம்படுத்த சர்வதேச ஒத்துழைப்பை விரிவுப்படுத்துவதே இந்த உச்சி மாநாட்டின் நோக்கமாகும் இதுகுறித்த விஷயங்களை விவாதிக்கும் தளமாக இது அமையும் இரண்டு நாள் பயணமாக நேற்று விளாடிவொஸ்தக் சென்றடைந்த பிரதமா் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான பேச்சுகளை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையை அடுத்து வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இருதரப்பு உறவை மேலும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வழங்குவதன் இடையிலான மூலம் விரிவுப்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினும் உறுதி பூண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருநாட்டின் உள் விவகாரத்தில் இதர நாடுகள் தலையிடுவதை அனுமதிக்க முடியாது என்பதை இருதரப்பும் ஒப்புக்கொண்டிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீர் விவகாரத்தில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா ஆதரவு தெரிவித்துள்ளதாக செய்தியாளர்களிடம் பேசிப வெளியுறவு செயலர் திரு விஜய் கோகலே தெரிவித்தார் இரு நாடுகளுக்குமிடையிவான உறவுகள் தனித்துவமானவை என்றும் பரஸ்பரம் பயன்பெற கூடியதென்றும் ரஷ்ய அதிபர் கூறியதாக அவர் தெரிவித்தார்

ககன்யான் விண்வெளி திட்டத்திற்கு உதவும் வகையில் இந்திய விண்வெளி வீரா்களுக்கு ரஷ்யா பயிற்சி அளிக்க ஒப்பு கொண்டுள்ளது தற்கால சூழலுக்கு ஏற்ப ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டுமென்று இருநாடுகளும் வலியுறுத்தியுள்ளன

பாதுகாப்பு சபையில் நிரந்தர இடம் அணுகக்தி விநியோக குழுவில் உறுப்பினர் அந்தஸ்து என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு ரஷ்யா தனது உறுதியான ஆதரவை தெரிவித்துள்ளது பயங்கரவாத நடவடிக்கைகளை வன்மையாக கண்டித்துள்ள இருதலைவர்களும் இந்த சள்வதேச அச்கறுத்தல்களுக்கு எதிராக ஒன்றுபட்ட அமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டுமென குரல் கொடுத்துள்ளனர் கிழக்கு பொருளாதூர அமைப்பின் உச்சி மாநாட்டுக்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் மலேசியா ஆகிய நாடுகளின் பிரதமா்களுடனும் மங்கோலிய அதிபருடனும் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் தூரகிழக்கு கூட்டமைப்பு பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்திய தொழில் அரங்குக்கு சென்று பிரதமர் பார்வையிடுவார்

இருநாடுகளுக்கு இடையிலான உறவுகள் குறித்து தாம் அவருடன் விரிவான பேச்சுவார்தை நடத்தியதாக திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இந்தியாவும் தென்கொரியாவும் இயற்கையான கூட்டு நாடுகள் என்றும் கொரியாவின் புதிய தெற்கத்திய கொள்கை இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கை ஆகியவை சிறப்பான கூட்டாண்மைக்கு வலுவான அடித்தளத்தை கொண்டதாக அமைந்துள்ளன என்று திரு ராஜ்நாத் சிங் தமது டிவிட்டர் பதிவில் கூறியுள்ளார்

பஞ்சாபில் பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து குறித்து மேஜிஸ்ட்ரேட் மட்டத்தில் விசாரணை நடத்த அம்மாநில முதலமைச்சள் கேப்டள் அமரேந்தர் சிங் உத்தரவிட்டுள்ளார்

ஆசிரியர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது முன்னாள் குடியரகத் தலைவரும் சிறந்த கல்வி மேதையுமான சா்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டுவருகிறது இதனைபொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தேசிய விருதுகளை ஆசிரியர்களுக்கு இன்று புது தில்லியில் வழங்குகிறார் சிறந்த ஆசிரியர்களை கவுரவவிக்கும் விதமாக இந்த தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன இதனையொட்டி ஆசிரியா்களுக்கு குடியரசுத் தலைவா் வாழ்த்து தெரிவித்துள்ளாா் ராதாகிருஷ்ணனின் வாழ்க்கை ஆசிரியர் சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த உதாரனமாக திகழ்கிறது என்றும் மனிதவளமாக திகழும் மாணவர்களை நெறிபடுத்தம் நாட்டில் வாழ்த்துகளை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் விருது பெறும் ஆசிரியர்களுடன் மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சா் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் புது தில்லியில் நேற்று கலந்துரையாடினார்

ஊட்டச்சத்து குறைப்பாடுகளை போக்கும் வகையில் செப்படம்பர் மாதம் தேசிய போஷன் மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது போஷன் மாத இயக்கம் தமிழ்நாடு ராஜஸ்தான் மத்தியப்பிரதேசம் அசாம் பீகார் ஆகிய மாநிலங்களில் நேற்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது சுகாதாரம் நலவாழ்வு ஆரோக்கியமான உணவு பழக்கவழக்கங்களை ஏற்படுத்தும் வகையில் பள்ளிகள் அளவில் பிரச்சாரங்கள் நாடு முழுவதும் கருத்தரங்குகளும் நடத்தப்பட உள்ளன மத்திய மகளிா மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இதை செயல்படுத்துகிறது குழந்தையின் முதல் ஆயிரம் நாட்களில் ரத்தசோகை வாந்தி பேதி ஆகிய நோய்கள் ஏற்படாமல் தடுப்பதுடன் அடிக்கடி கைகளை கழுவுதல் ககாதாரமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவளித்தல் ஆகியவற்றில் இந்த ஆண்டு போஷன் மாத இயக்கத்தில் கவனம் செலுத்தப்படும் தனிநபர் வீட்டுவசதி வாகனக்கடன் உள்ளிட்ட அனைத்து கடன்களுக்கான வட்டி விகித குறைப்பின் பலனை வாடிக்கையாளர்களுக்கு வங்கிகள் வழங்குவதை ரிச்வ் வங்கி கட்டாயமாக்கியுள்ளது இதுகுறித்து ரிசா்வ் வங்கி வங்கிகளுக்கு அனுப்பியுள்ள கற்றறிக்கையில் அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து இதனை அமல்படுத்த வேண்டுமென்று அறிவுறுத்தியுள்ளது ரின்வ் வங்கியின் வட்டி குறைப்பு அறிவிப்புகளை தற்போது வங்கிகள் நடைமுறைப்படுத்துவதில் வாடிக்கையாளர்களுக்கு அதிருப்தி நிலவுவதாக புகார்கள் எழுந்துள்ளன இதனைத் தொடர்ந்து ரிசர்வ் வங்கி இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது சமூக ஊடகங்களில் தவறான தகவல்கள் பரவுவதை தடுக்க சமூக ஊடக தளங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கனில் அரோரா வலியுறுத்தியுள்ளார் பெங்களூருவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை சமூக ஊடகங்கள் பயன்படுத்திக்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் தேர்தல் பங்கேற்பு திட்டம் வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு ஆகியவற்றில் சமூக ஊடகங்கள் அதிக கவளம் செலுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்ட அவர் மின்னு எந்திரங்கள் குறித்த தவறான தகவல்கள் பரவுவதை தடுக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தினார் மின்னு வாக்குப்பதிவு எந்திரங்கள் செயல்படுவதில் தடங்கல்கள் ஏற்படவாமே தவிர அவற்றை முறைகேடாக பயன்படுத்த முடியாது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திட்டவட்டமாக தெரிவித்தார்

தெரிவித்துள்ளது வீடுகளை இழந்து தவிப்பவர்களுக்கு உணவுப்பொருள் மற்றும் குடிநீர் விநியோகம் செய்வதில் அமெரிக்க கடலோர காவல் படை மற்றும் பிரிட்டனின் கடற்படை விமானங்கள் ஈடுபட்டுள்ளன அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பகாமா தலைவரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அனைத்து உதவிகளையும் செய்வதாக கூறியுள்ளார் இந்த புயலில் ஃப்ரிபோர்ட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையம் மோசமாக சேதமடைந்து ஒடுபாதைகள் பயனபடுத்த முடியாத நிலையில் உள்ளதால் நிவாரணப் பொருட்களை விநியோகிப்பதில் சிக்கல் நிலவுகிறது இணையவெளி குற்ற புலன்விசாரணை குறித்த முதலாவது தேசிய மாநாட்டை சி பி ஐ இயக்குநர் திரு ரிஷிகுமார் சுக்லா நேற்று தொடங்கி வைத்தார் புது தில்லியில் உள்ள சி பி ஐ தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் இந்த இரண்டு நாள் மாநாட்டில் குற்றப் புலனாய்வுகளை பல்வேறு வகையிலான தகவல் திரட்டுதல் மற்றும் பரிமாற்றங்கள் மூலம் மேற்கொள்வது பற்றி விவாதிக்கப்படுகிறது புலனாய்வு நடவடிக்கைகளில் திறமையுடன் செயல்படுவதுடன் டிஜிட்டல் தடையவியல் சோதனையை பயன்படுத்திக்கொள்ள வேண்டுமென்று நிகழ்ச்சியில் பேசிய சி பி ஐ இயக்குநர் கேட்டுக்கொண்டார் இணையவழி குற்றங்கள் தனித்துவமான சவால்களை ஏற்படுத்துவதாகவும் அதனை சமாளித்து தீர்வுகான கூடுதல் திறன்கள் அவசியமென்றும் அவர் வலியுறுத்தினார் வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் குழு இன்று ஜம்மு காஷ்மீரை பார்வையிட உள்ளது